நடைபெற்றது

சிதம்பரத்துக்குஉச்சநீதிமன்றம் இன்று ஜாமீன் வழங்கியது இந்தியகடற்படைதினம் இன்றுகொண்டாடப்படுகிறது

பதக்கப்பட்டியலில் இரண்டாவது இடத்தில் உள்ளது

இந்தகூட்டத்தில் பலமுக்கியமுடிவுகள் எடுக்கப்பட்டதாகதெரிகிறது அமைச்சரவைக் கூட்டமுடிவுகளைநிதிஅமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமனும் தகவல் ஒலிபரப்புத்துறைஅமைச்சர் திருபிரகாஷ் ஜவடேக்கரும் செய்தியாளர்களிடம் விளக்கிக் கூறுவார்கள் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது

கேள்விநேரத்தின்போது இதனைத் தெரிவித்தஅவர் இந்தநிறுவனங்களின் ஊழியர்கள் நலன் பாதுகாக்கப்படும் என்றும் லாபம் ஈட்டும் வகையில் இந்தநிறுவனங்கள் மறுசீரமைக்கப்படும் என்றும் கூறினார் பி எஸ் என் எல் நிறுவனம் வெகுவிரைவில் நான்கு ஜி அலைக்கற்றைசேவையைபெறும் என்றும் அதற்கானபணிகள் நடைபெற்றுவருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஐந்து ஜி அலைக்கற்றைசெயல்பாட்டுக்குவந்தபின் இந்தநிறுவனங்களும் அதனைபெற முடியும் என்றுஅமைச்சர் கூறினார்

சிதம்பரத்துக்குஉச்சநீதிமன்றம் இன்று ஜாமீன் வழங்கியது

திருசிதம்பரத்துக்கு ஜாமீன் வழங்க மறுத்துதில்லிஉயர்நீதிமன்றம் பிறப்பித்தஉத்தரவைநீதிபதிகள் தள்ளுபடிசெய்தனர் இரண்டுவட்சம் ரூபாய்க்குசொந்த ஜாமீனும் அதற்குஈடானதொகைகு இரண்டுஉத்தரவாத ஜாமீனும் வழங்க வேண்டுமென்றும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் குறிப்பிட்டனர்

திருசிதம்பரம் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதைகாங்கிரஸ் கட்சிவரவேற்றுள்ளது மொத்தவிற்பனையாளர்கள் சில்லரைவிற்பனையாளர்களினவெங்காயம் மற்றும் இருப்பு வரம்பைமத்திய அரசுமாற்றியமைத்துள்ளது

வெளிச்சந்தையில் வெங்காயம் கிடைப்பதைஅதிகரிக்கும் வகையில் இந்தமுடிவைஅரசுஎடுத்துள்ளது மத்தியநுகர்வோர் விவகாரங்கள் துறைஅமைச்சர் திருராம் விவாஸ் பாஸ்வான் தமதுடுவிட்டர் பக்கத்தில் இதனைதெரிவித்துள்ளார் இந்தவரம்பு இறக்குமதிசெய்யப்பட்டவெங்காயத்திற்குமட்டுமேபொருந்தும் என்றுஅமைச்சர் கூறியுள்ளார்

தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் அரசுஅலுவலகங்கள் பள்ளிகள் கல்லூரிகளுக்குவிடுமுறைஅறிவிக்கப்பட்டுள்ளது இந்ததொகுதிகளில் மது விற்பனைக்குதடைவிதிக்கப்பட்டுள்ளது

இந்தவேட்புமனுக்கள் மீதானபரிசீலனை இன்றுநடைபெறுகிறது மனுக்களைவிலக்கிக் கொள்ளவரும் வெள்ளிக்கிழமைகடைசிநாளாகும்

தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது மத்தியககாதாரத் துறைஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தனுக்குஎதிராகதாக்கல் செய்யப்பட்டதேர்தல் வழக்குமனுவைதில்லிஉயர்நீதிமன்றம் தள்ளுபடிசெய்துவிட்டது

இந்தியகடற்படைதினம் இன்றுகொண்டாடப்படுகிறது

பிரதமா் திருநரேந்திரமோடிஆகியோா் செய்திவெளியிட்டுள்ளனா் பிரதமர் திருநரேந்திரமோடிவிடுத்துள்ளடிவிட்டர் செய்தியில் வீரர்களுக்குதமதுவணக்கத்தைசெலுத்துவதாககூறியுள்ளார் அவர்களதுமதிப்புமிக்கதியாகமும் செய்வதாகஅவர் தெரிவித்துள்ளார் இந்தியகடற்படையின் செயல்பாடுகளைவிளக்கும் குறுகியவீடியோதொகுப்பு ஒன்றையும் பிரதமர் தமதுபதிவில் வெளியிட்டுள்ளார் இந்நாளையொட்டிசென்னையிலுள்ளபோர் நினைவுச் சின்னத்தில் கடற்படைஅதிகாரிகள் மலாவளையம் வைத்தமரியாதைசெலுத்தினர்

கஷ்மீரில் மக்களின் குறைகளைத் தீர்க்க இதுவரைஎடுக்கப்பட்டநடவடிக்கைகளைமுதன்மைசெயலாளர் இந்தகூட்டத்தில் விளக்கினார் இந்தகூட்டத்தில் மின்சாரநிலவரம் குறிதத புள்ளிவிவரங்களையும் அவர் எடுத்துரைத்தார் கஷ்மீரில் உள்ளஅனைத்தமின் உயர் கோபுரங்களையும் ஆய்வு செய்யவேண்டுமென்றுஆளுநர் அதிகாரிகளுக்குஅறிவுறுத்தினார்

சென்னையில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் நெல்லை துத்துக்குடி ராமநாதபுரம் கன்னியாகுமரிமாவட்டங்களில் மிதமானமழைபெய்யக்கூடும் என்றும் அவர் கூறினார்

கர்ப்பிணிப் பெண்கள் தாய்மார்கள் குழந்தைகளுக்குபோதுமானஊட்டச்சத்துகிடைப்பதுஅவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார்